திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கடந்தது இனி விரிவான செய்திகள் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க திருத்தங்களை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளா்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் வேளாண் துறையின் சீர்திருத்தத்திற்கு இது உதவிடும் என்று கூறினார் வேளாண் விளைபொருட்கள் தொழில் மற்றும் வாத்தகத்திற்கான அவசர சுட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக அவர் கூறினார் இதன்படி விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைபொருட்களை நாட்டில் எந்த ஒரு பகுதியில் விற்பனை செய்வதற்கும் விலையை அவர்களே நிர்ணயம் செய்து கொள்வதற்கும் இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முதலீடுகளை ஈப்பதற்கெள உயர் அதிகாரம் கொண்ட செயலர்கள் குழுவை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அனைத்து துறைகளிலும் முதலீடுகளை ஈாப்பதற்கு ஏதுவாக திட்ட மேம்பாட்டு பிரிவுகள் ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகக் கூறினார் ஆயூஷ் அமைச்சகத்தின் கீழ் இந்திய மருத்துவ முறைகள் மற்றும் ஹோமியோபதி மருத்துவ முறைகளுக்கான ஆணையத்தை ஏற்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக திரு பிரகாஷ் ஐவடேக்கர் தெரிவித்தார்

சென்னை மாநகரில் உள்ள குறுகிய சாலைகளில் பெரிய வாகனங்கள் செல்ல இயலாத நிலை உள்ளதால் அப்பகுதிகளில் கிருமி நாசினி தெளிப்பதற்கு ஏதுவாக இந்த வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சென்னையில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சா் இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னா் இரு சக்கர வாகனங்கள் மூலம் கிருமி நாசினி தெளிக்கும் பணி ராயபுரத்தில் இன்று தொடங்கியதாக தீயணைப்புத்துறை அதிகாரி திரு ரஜேஷ் கண்ணன் செய்தியாள்களிடம் தெரிவித்தாா்

மாவட்டந்தோறும் அமைச்சாகள் இப்பணியினை ஆய்வு செய்து வருகின்றனா்

நெல்லை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலஷ்மி மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவிகளை வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள கட்டுப்படுத்தபபட்ட மண்டலங்களில் ஆட்சியர் திரு சிவன் அருள் இன்று ஆய்வு செய்தார் சேலம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கிருமி நாசினி இன்று தெளிக்கப்பட்டது அனைத்து சமய தலைவர்களுடனும் தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் இன்று ஆலோசனை நடத்தினார் மதவழிபாட்டுத் தலங்களை எட்டாம் தேதி முதல் திறப்பது குறிதது இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

தனித் தோ்வா்களும் நாளை பிற்பகல் முதல் இந்த இணையதளத்தில் தோ்வுகூட அனுமதி சீட்டிளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளையும் முதன்மை கல்வி அதிகாரிகள் ஆய்வு செய்யுமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது பத்தாம் வகுப்பு பொதுத்தோவுக்காக அனைத்து பள்ளிகளும் மைபமாக செயல்பட உள்ளதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த ஆய்வின்போது அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பள்ளியில் இருக்க வேண்டுமென்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது தேளி சட்டக் கல்லூரியின் புதிய கட்டிடங்களின் கட்டுமானப் பணிகளை துணை முதலமைச்சா திரு ஒ பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார்

சுட்ட அமைச்சா் திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட உயரதிகாரிகள் இதில் பங்கேற்றனா்

மாநிலம் முழுவதும் கட்சித் தொண்டாகள் கருணாநிதியின் படத்திற்கு மலாதுவி மரியாதை செலுத்தினா் சொந்த மாநிலங்களுக்கு செல்ல முடியாமல் தமிழகத்தில் தவிக்கும் தொழிலாளா்களுக்கு உணவு இருப்பிடம் மருத்துவ வசதி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு சென்னை உயா்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தவிட்டுள்ளது ஊரடங்கு காரணமாக மகாராஷ்டிராவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு கிருபாகரன் தலைமையிலான அமா்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்ய மத்திய மாநில அரசுகள் சார்பில் அவகாசம் கோரப்பட்டதை அடுத்து விசாரணை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது வறுமையிலும் வீழாத நேர்மை என்பதற்கு உதாரணமாக சேலத்தை சேர்ந்த சிறுமிகள் இருவர் எதிர்பாராமல் கிடைத்த பணத்தை உரியவர்களிடம் ஒப்படைத்து

சேலம் மாவட்டம் கோர்மேடு பகுதியைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு பயின்று வரும் அஜ்ஜூ தர்ஷினி தனது சகோதரி தேஜு தர்ஷினியுடன் ஏ டி எம் க்கு சென்றபோது கிளடத்த தங்களுக்கு சொந்தமில்லாத பணம் பத்தாயிரம் ரூபாயை காவல்துறையிடம் ஒப்படைத்தனா் அந்த பணமும் உரியவா்களிடம் வழங்கப்பட்டது சிறுமிகளின் நேர்மையை பாராட்டி சேலம் மாநகர காவல்துறை ஆணையா் திரு செந்தில்குமாா் தலா ஆயிரம் ரூபாய் மற்றும் பாராட்டுச் சான்றிதழை இந்த சிறுமிகளுக்கு வழங்கினார்

நேர்மை நல்ல குணமாக மட்டுமே இல்லாமல் அத்தியாவசியமான ஒன்றாக அமைய வேண்டுமென்று அஜ்ஜூ தர்ஷினி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

மத்திய அரசின் சீாமிகு நகர திட்டத்தின் கீழ் சேலம் மாநகராட்சி மைதானத்தில் தற்காலிக சந்தை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது

மேட்டூர் அணை திறப்பதற்கான முன்னேற்பாட்டுப் பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் இன்று ஆய்வு செய்தார் அரபிக்கடலில் உருவான நிஷா்கா புயல் மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாக் அருகே இன்று பிற்பகல் கரையை கடந்தது